முடிவடைந்திருப்பதாக வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார்

கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தோதல் நிறைவடைந்ததையடுத்து நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது

ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் நாங்குநேரி தொகுதி வாக்குகள் திருநெல்வேலியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட உள்ளன

தமிழகத்தின் பெரும்பாவான பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை அய்வுமையம் எச்சரித்துள்ளது நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்துப் பள்ளிகளும் நிவாரண மையங்களாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திண்டுக்கல் மாவட்டத்திலும் கனமழை எச்சிக்கை விடப்பட்டிருப்பதை அடுத்து மலைப் பகுதியான கொடைக்காளலில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருக்குமாறு கோட்டாட்சியா் திரு சுரேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கன்னியாகுமி கடல்பகுதி மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவா்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது

அங்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைக்காக மண்டல அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என வருவாய் துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்

ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது எட்டாம் வகுப்பு வரை பயோ மெட்ரிக் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார்

தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான நிலம் அளவிடும் பணி முடிவடைந்திருப்பதாக வருவாய் துறை அமைக்கா் திரு ஆர் பி உதயகுமாா் கூறியுள்ளாா் திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராக்கெட் ஏவுவதற்கு ஸ்ரீஹரிகோட்டாவை விட சிறந்த இடமாக குலசேகரப்பட்டனம் கண்டறியப்பட்டுள்ளது என்றார் இத்தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தமிழக அரசும் மத்திய அரசும் விரைவில் அறிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியாரிடம் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சள் திரு உதயகுமாா் தெரிவித்தாா்

தீபாவளி பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை வருவதையொட்டி பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவில் தொழில் தொடங்குவதை மேலும் எளிதாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தம்மை சந்தித்த அமெரிக்க இந்திய நீடித்த ஒத்துழைப்புக்கான அமைப்பின் உறுப்பினர்களிடையே பேசிய பிரதமர் இந்திய இளைஞர்களின் திறமையை பயன்படுத்தி புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதை எடுத்துரைத்தார் கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அட்டல் ஆய்வகம் ஹேக்கத்தான் போட்டிகள் மூலம் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என பிரதமா் கூறினார் இந்தியாவின் உயிரி ளரிபொருள் புரட்சியில் அமெரிக்க தொழில் துறையினா் பங்கேற்று முதலீடு செய்வதுடன் தொழில்நுட்பங்களையும் பகிா்ந்து கொள்ள முன்வருமாறு பெட்ரோலியத் துறை அமைச்சா் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டுள்ளார்

இம்மாநாட்டில் பேசிய மத்திய வர்த்தக தொழில் துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் இந்தியா அமெரிக்கா இடையிலான நடப்புறவு இதுவரை இல்வாத அளவு சிறப்பாக உள்ளதாகவும் இரு நாடுகளிலும் வா்த்தக வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் தெரிவித்தாா் ஊடுருவலை நிறுத்தாவிட்டால் இந்திய ராணுவம் தக்க பதிலடி தரும் என பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

எளினும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க பாகிஸ்தான் முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார்

தலைா் பாகிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீஃப் பின் உடல்நிலை மோசம் அடைந்ததை அடுத்து அவர் ரானுவ மருத்துவமளையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்தோனேஷிய அதிபராக ஜோக்கோ விடோடோ மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு பிரதம் திரு நரேந்திர மோடி வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் ஐ என் எக்ஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது

மழை காரணமாக நீலகிரி ராமநாதபுரம் சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

முடிவடைந்திருப்பதாக வருவாய் துறை அமைச்ச் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார்

கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவில் தொழில் தொடங்குவதை மேலும் எளிதாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என பிரதம் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்